வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

மாணவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை கலந்துரையாடுகிறார்

கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியா முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தை உலக அளவில் உற்பத்தி மையமாக மாற்றும் தொலைநோக்குடன் தமது அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை தரமணியில் தமிழக தொழில்துறையும் டி எல் எப் நிறுவனமும் இணைந்து உருவாக்க உள்ள தகவல் தொழில்நுட்ப வளாகத்திற்கு முதலமைச்சா் இன்று அடிக்கல் நாட்டி பேசினாா் தமிழகம் புதிய வளா்ச்சியை கண்டு வருவதாகவும் மற்ற மாநிவங்களுக்கு முன்னோடியாக திகழ்வதாகவும் அவா் கூறினார்

புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கு புதிய திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவா்களுக்கு முன்னரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவா் கூறினாா் தமிழ்நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையிலான சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் அரசு பள்ளிகளில் பயிலும் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சள் திரு கே ஏ தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் மகளிர் கல்வி அறிவு பெறுவதற்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் உள்ளிட்ட மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று உணவு அமைச்ச் திரு காமராஜ் கூறியுள்ளாா் திருவாரூரில் இன்று செய்தியாள்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு மக்கள் நலத் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதால் தமது கட்சிக்கு பொதுமக்கள் ஆதரவு பெருகி உள்ளதாகத் தெரிவித்தாா் அடுத்த ஆண்டு நபைறவுள்ள சட்டமன்ற தேர்தலின்போது கூட்டணி அமைப்பது குறித்து அஇஅதிமுக தலைமைதான் முடிவு செய்யும் என்று திரு காமராஜ் குறிப்பிட்டார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வடக்கு பச்சையாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மணல் கடத்தலுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டுமென்று பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் கன்னியாகுமரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் மத்திய அமைச்சராக இருந்தபோது மேற்கொண்ட தொகுதி மேம்பாட்டுப் பணிகளை எடுத்துரைத்தார் மதுரை உசிலம்பட்டி ரயில் நிலையங்களுக்கு இடையேயான அகல ரயில்பாதை அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன இதற்கான சோதனை ஓட்டம் நிறைவடைந்த பின் விரைவில் இப்பாதையில் ரயில்கள் விடப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்நாளைபொட்டி குடியரசுத் தலைவா திரு ராம்நாத் கோவிந்த விடுத்துள்ள செய்தியில் நேதாஜி மாபெரும் வீரர் என்றும் உலகம் முழுவதிலும் வாழும் இந்தியாகளின் மனதில் நீங்கா இடம்பிடித்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் தில்லியில் உள்ள நேதாஜியின் உருவச் சிலைக்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவர் விடுத்துள்ள செய்தியில் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆற்றிய பங்கு பாராட்டுக்குரியது என்றும் இந்தியர்கள் அனைவரும் அவரது வீர செயலுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளா் இந்தியர்களின் நலனுக்காக துணிச்சலுடன் போராடிய அவர் என்றென்றும் நினைவுகூறத்தக்கவர் என்று குறிப்பிட்டுள்ளா் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேதாஜியின் வெண்கலச் சிலையை குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று திறந்து வைத்தாா் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள போஸின் திருவுருவச்சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்ச்கள் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் குழந்தைகளுக்கான பிரதமரின் தேசிய விருது பெற்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை கலந்துரையாடுகிறார்

பிரதமர் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகிறது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் கஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வுகாண முன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலமாகவே தீர்வுகாண இந்தியா விரும்புவதாகவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தாள தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம்சாட்டினாா்

இந்த காப்பகத்தின் உள்வட்டப் பகுதி கணக்கெடுப்பிற்காக இந்த பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த ஆண்டு பருவமழை கடுகலாக பெய்ததன் காணமாக காப்பகத்தில் உள்ள நீரோடைகளில் நீவாத்து அதிகரித்துள்ளதோடு பக்மையான சூழல் நிலவுவதால் பல்வேறு வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன் வரும் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள தொடக்கக் கல்வி பட்டயத் தேர்வு முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டு தேர்வுகால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது

மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முனமை மாநில அமைச்சர் திரு செல்லுர் ராஜூ இன்று தொடங்கி வைத்தார் ராமேஸ்வரம் ரயில் நிவையத்தில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து அதன் முதன்மை செயல் இயக்குநர் திரு நரேஷ் சந்த் கோயல் இன்று ஆய்வு மேற்கொண்டாா் துத்துக்குடியில் தூய்மை பாரத திட்டத்தின் முககியத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் வலியுறத்தி கல்லூரி மாணவ மாணவிகள் கிராமங்களில் வீடு வீடாகச் சென்று விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகின்றனர்

காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சா்பில் சாலை பாதுகாப்பு வார விழிப்புணா்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது டோக்கியோ ஒலிம்பிக் தகுதிக்கான டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

மகளிர் பிரிவில் இந்தியா மூன்றுக்கு இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் ஸ்வீடனை வென்றது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்கிறது